தேசிய கடல்வழி பாதுகாப்புக்கான இரண்டு நாள் ஒத்திகை இன்று தொடங்கியது

மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசுகையில் தரிசு நிலங்களில் உவர்நீர் மீன்வளர்ப்பை ஊக்குவிப்பதற்கு வங்கிக் கடன் உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படவுள்ளதாக தெரிவித்தார்

அந்த கடல் பாசி உற்பத்தி செய்கின்ற நிலையும் வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய கடற்கரை மாவட்டங்கள் முழுமையளவிற்கு மீனவ மகளிர் அதேபோன்று மீனவ இளைஞர்கள் மற்ற தொழில் முனைவோர் யார்வந்தாலும் சரி அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே இருக்கும் உவர்நீரில் மீன்வளர்ப்பு தொடர்பாகவும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன மீனவர்களுக்கு பயன்படும் மெயில் ஆப் செயலியை பயன்படுத்தவது தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் செய்முறை விளக்கங்கள் மேற்கொள்ளப்படும்

உவர்நீர் மீன்வளர்ப்பு கண்காட்சி மீன் உணவுக் கூடங்கள் மற்றும் பல்வேறு தலைப்பிலான கருத்தரங்குகள் இம்மாநாட்டில் இடம்பெறுகின்றன

மாநில செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

ஸ்டார் இரண்டு பூஜ்யம் திட்டத்தில் பாரத ஸ்டேட் வங்கி அலகாபாத் வங்கி இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஐடிபிஐ வங்கி சிண்டிகேட் வங்கி சென்ட்ரல் பாங்க் ஆப் இண்டியா பஞ்சாப் நேஷனல் வங்கி பாங்க் ஆப் பரோடா யூனியன் பேங்க் ஆப் இண்டியா விஜயா வங்கி ஆகியவற்றில் நேரடியாக சென்று பத்திரப்பதிவு கட்டணத்தை ஆப்லைன் முறையிலும் செலுத்தலாம் ஆயிரம் ரூபாய் வரையிலான கட்டணத்தை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நேரில் செலுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனைத்து அரசு மற்றும் அரசுசார் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு மன்றம் உருவாக்கப்படும் என்று போக்குவரத்துத் துறை அமைச்ச் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் இந்த மன்றத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த குழுக்கள் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளிக் கல்வித்துறை அமைச்ச் திரு செங்கோட்டையன் சாலை பாதுகாப்பு தொடர்பாக இளம் சிறாரிடையே சாலை விதிகள் குறித்தும் அடிப்படை பாதுகாப்பு குறித்தும் பயிற்சி அளிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார் தேசிய கடல்வழி பாதுகாப்புக்கான ஒத்திகை நாட்டின் கடலோரப் பகுதிகளில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது தமிழகத்தில் திருவள்ளுர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த ஒத்திகை நடைபெற்று வருகிறது இந்திய கடற்படை கடலோர காவல்படை தமிழக காவல்துறையின் கடலோர பாதுகாப்புப் பிரிவு உளவு அமைப்புகள் ஆகியன இந்த ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளன பாதுகாப்பு தயார்நிலை பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுத்து நிறுத்துதல் ஆகியவை குறித்த ஒத்திகை நடைபெற்று வருகிறது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாகவும் நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தித் துறையிலும் முதலீடு செய்ய முன்வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர அரசு தயாராக இருப்பதாக கூறிய பிரதமர் பாஸ்போர்ட் நடைமுறைகளை எளிமைப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள கோயில்களுக்கு வரும் யாத்ரீகர்கள் பயன்பெறும் வகையில் தீர்த்த தரிசனத் திட்டம் ஒன்றை தொடங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உலகளவில் இந்தியாவுக்கு அங்கீகாரம் பெறும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஆண்டுதோறும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்தை கொண்டுடாடுவதற்கு நடவடிக்கை எடுத்ததை அவர் நினைவு கூர்ந்தார் சந்திரயான் இரண்டு விண்கலம் வரும் ஏப்ரல் மாதம் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார்

எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி ஆகியவற்றில் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார் வரும் கோடைக்காலத்திலிருந்து இப்பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் திரு சிவன் தெரிவித்தார்

சந்திரயான் இரண்டு விண்கலத்தை வரும் ஏப்ரல் மாதத்தில் விண்ணில் செலுத்துவதற்கான ஆயத்தப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் திரு சிவன் தெரிவித்தார் ஜாக்டோ ஜியோ சங்கத்தைச் சேர்ந்த தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் முழுவதும் காலவரையற்ற வேலை நிறுத்தப் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் ஊதியம் ஓய்வூதியத் திட்டம் ஆகியவற்றில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த வேலை நிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் அரசு ஊழியர்களுடன் பேச்சுவார்ததை நடத்தி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்

பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிய சித்த மருத்துவ பிரிவை மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் வளர்ப்பு பராமரிப்புத் திட்டத்தின்கீழ் குழந்தைகளை வளர்ப்பதற்கு தகுதியுடையவர்கள் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகிற்கு விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்

கரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்தாலோ அல்லது விற்பனை செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல் ஆணையர் எச்சரித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் உறைபனி காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு பயிர் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு தினங்களுக்கு தொடர்ந்து இம்மாவட்டத்தில் உறைபனி நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது